நரேந்திர மோடி இன்று துவக்கி வைத்தார்

புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கட்டாயம் முக்க் கவசம் அணிய வேண்டும் என்று சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் வலியுறுத்தியுள்ளார்

ஊரகப் பகுதி மக்களுக்கு அவர்களது சொத்துக்களுக்கான உரிமை அட்டையை வழங்கும் ஸ்வமித்வா திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று துவக்கி வைத்தார் அப்போது பேசிய பிரதமர் இந்த திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதி மக்களுக்கான சொத்துக்களுக்கு சட்ட அந்தஸ்து கிடைக்கும் என்றும் அதன் மூலம் அவர்களது சொத்துக்களை பிறர் அபகரித்து கொள்ளும் நிலை தடுக்கப்படுவதாகவும் கூறினார் மேலும் இன்றைய தினம் சொத்து உரிமை அட்டை பெற்றுள்ள லட்சக்கணக்கான உரிமையாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் இதன் மூலம் ஆத்ம நிர்பார் பாரத் எனப்படும் சுய சார்பு இந்திய திட்டத்தில் மேலும் ஒருபடி எட்டி இருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நிதியுதவி பெரும் பொருட்டு இந்த சொத்து உரிமை அட்டையின் மூலம் வங்கிகளில் எளிதாக கடன் வசதி பெற முடியும் என்றும் பிரதமர் சுட்டிக் காட்டினார்

மோடி கூறினார் நுகர்வோர் நலனை கருத்தில் கொண்டு பருப்பு வகைகளின் விலையை கட்டுக்குள் வைக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத் துறை மேற்கொண்டுள்ளது அதன்படி துவரம் பருப்பு மற்றும் உளுத்தம் பருப்பு ஆகியவற்றை மானிய விலையில் மாநில அரசுகளுக்கு வழங்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது

மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் சட்ட நடவடிக்கைகளை சரியாக கடைபிடிக்காத காவல் துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சகம் உறுதிபட தெரிவித்துள்ளது தவிர பாலியல் வன்முறை சம்பவங்கள் குறித்த தகவல் கிடைத்த நிலையில் வேறு காவல்துறை எல்லையில் நடந்திருந்தால் சம்பந்தப்பட்ட காவல் துறை முதல் தகவல் அறிக்கை அல்லது ஜீரோ முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யலாம் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தவிர பாலியல் குற்ற வழக்குகளில் குறிப்பிட்ட காலத்திற்குள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதா என்பது பற்றியும் விசாரணை சரியான கோணத்தில் செல்கிறதா என்பது பற்றியும் விசாரணை கண்காணிப்பு அமைப்பு மூலம் கவனிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாராயணசாமி கூறினார் காரைக்காலில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பேசிய முதலமைச்சர் திரு நாராயணசாமி புதுச்சேரியில் சென்னை உயர்நீதி மன்ற கிளை அமைக்க வேண்டும் என்றும் இது குறித்து உயர்நீதி மன்ற தலைமை நீதிபதி பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மேலும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் புதுச்சேரியை சேர்ந்த திறமையான வழக்கறிஞர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

சாகி காணொலி காட்சி மூலம் நேற்று திறந்து வைத்தார் புதுச்சேரிக்கு வெளி மாநிலங்களில் இருந்து வரும் சுற்றுலாப் பயணிகள் பெரும்பாலனோர் முகக் கவசம் அணிவதில்லை என்று சுற்றுலாத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கூறினார் கொரோனா பரவல் சமயத்தில் விதிமுறைகளை கடைபிடிக்காமல் செயல்படுவதால் அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படும் நிலைமை உள்ளதாக அவர் அச்சம் தெரிவித்தார்

புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் பொருட்டு பொது மக்கள் கட்டாயம் முகக் கவசம் அணிய வேண்டும் என்றும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் உள்ளாட்சித் துறை செயலர் திரு அசோக் குமார் வலியுறுத்தி உள்ளார்

மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று ஆய்வு செய்தார் சுற்றுலாத் துறை இயக்குநர் திரு முகமது மன்சூர் திட்ட மேலாளர் திரு ராமன் ஆகியோர் கட்டுமான பணிகளின் தற்போதைய நிலை குறித்து அமைச்சருக்கு விளக்கி கூறினார் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் பெண் குழந்தைகள் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு பெண் குழந்தைகளின் மேம்பாட்டிற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது கடலூர் மாவட்டத்தில் ஆண் பெண் குழந்தைகள் விகிதம் அதிகரித்துள்ளதாக மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி அன்பழகி தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது

இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு அதிமுக முதல்வர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுப்பப்பட்டு முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிச்சாமி மற்றும் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர் செல்வம் ஆகிய இரு தரப்பினரும் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினர் இறுதியாக எடப்பாடி திரு பழனிச்சாமியே முதல்வர் வேட்பாளர் என்று கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர் செல்வம் அறிவித்தார் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் மதிமுக தனி சின்னத்திலேயே போட்டியிடும் என்று அக்கட்சியின பொதுச் செயலர் திரு வைகோ அறிவித்தார் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தனி சின்னத்திலேயே போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு திருமாவளவன் தெரிவித்தார்

புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கட்டாயம் முக்க் கவசம் அணிய வேண்டும் என்று சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் வலியுறுத்தியுள்ளார்